இடங்களில் மாநில தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அழிவித்த தேதிகளில் உள்ளாட்சித் தேர்தலை நடத்தலாம் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சிறந்த அரசு நிர்வாகத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார்

முயன்றபோது காவல்துறையினரால் சுட்டு கொல்லப்பட்டனர்

இத்தொடர்பாக திமுக சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி திரு பாப்டே நீதிபதிகள் திரு சூரியகாந்த் திரு கவாய் ஆகியோர் கொண்ட பெஞ்ச் தமிழக அரசு ஆலோசனையை ஏற்று இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது புதிய மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்களில் உள்ளாட்சித் தேர்தல் நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லையென்று குறிப்பிட்ட நீதிபதிகள் நான்கு மாதத்திற்குள் புதிய மாவட்டங்களில் தொகுதி மறு சீரமைப்பு உள்ளிட்ட பணிகளை நிறைவு செய்ய வேண்டும் என்றும் பெண்கள் மற்றும் எஸ்சி எஸ்டி வகுப்பு பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை சட்டப்பூர்வமாக இறுதி செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர் முன்னதாக புதிய மாவட்டங்கள் பிரிக்கப்பட்ட உத்தரவை நிறுத்தி வைத்துவிட்டு தேர்தல் நடத்தவாமா என்று நீதிபதிகள் கேட்டனர்

இதன் அடிப்படையில் நீதிபதிகள் புதிய மாவட்டங்கள் தவிர மற்ற இடங்களில் உள்ளாட்சித் தேர்தலை நடத்துவதற்கு அனுமதி அளித்து உத்தரவிட்டனர் தமிழகத்தில் உள்ளாட்சித்தேர்தல் நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லை என வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பை மாநில தேர்தல் ஆணையம் முழுமையாக செயல்படுத்தும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் உள்ளாட்சித் தேர்தல் பணிகளை அஇஅதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் மேற்கொள்ளும் என்றும் அவர் கூறினார் திமுக தலைவர் திரு முகஸ்டாலினும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்றுள்ளார் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் வகையில் இந்த தீர்ப்பு அமைந்திருப்பதாக அவர் கூறினார் தொகுதி வரையறை இடஒதுக்கீடு போன்றவை சரியாக இல்லாத காரணத்தால்தான் திமுக நீதிமன்றத்தை நாடியதாகவும் அவர் கூறியுள்ளார் மாநிலத் தேர்தல் ஆணையம் சுயேட்சையாக செயல்பட்டு சுதந்திரமாகவும் நியாயமாகவும் உள்ளாட்சித் தேர்தலை நடத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநிலச்செயலாளர் திரு முத்தரசன் கூறியுள்ளார் உள்ளாட்சித் தேர்தல் தொடர்பான அஇஅதிமுக கூட்டணி கட்சிகளின் ஆவோசனை கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது

சிறந்த அரசு நிர்வாகத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பொருளாதார வளர்ச்சிக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் கொண்டுவரப்பட்டுள்ள திட்டங்களை செயல்படுத்த நிர்வாக கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் குறிப்பிட்டார் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் சிறந்த முறையில் செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டார்

பின்தங்கியுள்ள மாவட்டங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்படுவதாகவும் அவர் கூறினார் அயோத்தி நிலப்பிரச்சினை தொடர்பாக உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பப்பட்ட போதிலும் மக்கள் அமைதி காத்து அவற்றையெல்லாம் தவறு என நிரூபித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்

ஐதராபாத்தில் பெண் கால்நடை மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட நான்கு பேர் தப்பியோட முயன்றபோது காவல்துறையினரால் சுட்டு கொல்லப்பட்டனர்

இன்று அதிகாலை காவலர்களிடமிருந்து ஆயுதங்களைப் பறித்துக் கொண்டு தப்பியோட முயன்ற போது துப்பாக்கியால் சுட்டதில் அவர்கள் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர்

நீதிமன்றக் காவலில் வைக்கப்பட்ட இவர்களை ஐதராபாதில் உள்ள சேர்லபள்ளி சிறையிலிருந்து நேற்று காவல்துறை காவலில் எடுத்துக் கொண்டுவந்தனர்

இதையொட்டி நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களவைத் தலைவர் திரு ஒம் பிர்லா முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் மத்திய சமூகநீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு தாவர்சந்த் கெலாட் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அம்பேத்கர் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் அம்பேத்கர் நினைவு தினத்தையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர் டுவிட்டரில் வெளியிட்டிருக்கும் செய்தியில் அம்பேத்கரின் தொலைநோக்குப் பார்வை மற்றும் ஞானத்திலிருந்து மக்கள் ஊக்கம் பெற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் இந்தியாவே முதன்மையானது என்பது அம்பேத்கரின் மூலமந்திரமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார் சமூகநீதிக்காக தமது வாழ்க்கையை அர்ப்பணித்த பாபா சாஹேப் இந்திய ஜனநாயகத்தின் மைல்கல்லாக விளங்கும் அரசியல் சாசனம் என்ற ஒப்பற்ற பரிசினை நாட்டுக்கு வழங்கியுள்ளார் என்றும் கூறியுள்ளார் இந்த தேசம் அவருக்கு எப்போதும் நன்றிக்கடன்பட்டுள்ளது என்றும் பிரதமர் மகத்தான தெரிவித்துள்ளார் மத்திய மாநில அரசு அலுவலகங்களில் அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது சென்னை வானொலி நிவையத்தில் துணைத்தலைமை இயக்குனர் திரு ராஜேந்திரன் மற்றும் ஊழியர்கள் அம்பேத்கர் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் டாக்டர் அம்பேத்கரின் நினைவு தினத்தையொட்டி மத்திய மும்பையில் தாதர் அருகே உள்ள அவரது நினைவிடத்தில் மகாராஷ்டிரா ஆளுநர் திரு பகத்சிங் கோஷ்யாரி முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்ரே ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி சிலை கடத்தல் விசாரணைத் தொடர்பான ஆவணங்களை ஒப்படைக்க வேண்டும் என்று சிலைக்கடத்தல் தடுப்புப்பிரிவு சிறப்பு அதிகாரியாக இருந்த திரு பொன் மாணிக்கவேலுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது

தென்பெண்ணை ஆற்று தண்ணீரை பகிர்ந்துகொள்வது தொடர்பாக தமிழகத்திற்கும் கர்நாடகத்திற்கும் இடையே உள்ள பிரச்சினையை தீர்க்க மத்திய அரசு நதிநீர் தீர்ப்பாயம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தியுள்ளார்

நாமக்கல் மாவட்டத்தில் பயிரிடப்பட்டுள்ள சின்ன வெங்காயத்தில் காணப்படும் திருகல் நோயை கட்டுப்படுத்த விரைவில் ஆய்வுகள் நடத்தப்படும் என்று தோட்டக்கலைத்துறை துணை இயக்குனர் திரு கண்ணன் கூறியுள்ளார் விளையாட்டுச் செய்திகள் தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகளில் இன்று நடைபெற்ற குண்டு எறிதல் மகளிர் பளுதூக்குதல் பிரிவுகளில் இந்தியா தங்கம் வென்றுள்ளது

வெஸ்ட் இண்உசுக்கு எதிரான முதலாவது டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்துவீச தீர்மானித்துள்ளது ஹைதராபாதில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு எழு மணிக்கு தொடங்குகிறது